நரேந்திர மோடி இன்று ஜப்பான் புறப்பட்டார் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவது உறுதி என்று வருவாய் பேரிடர் மேலாண்மைத் துறை அமைச்சர் திரு

இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக மௌன்ட் பியூஜியில் ஜப்பான் பிரதமர் ஷின் ஸோ அபே யுடன் பிரதமர் நாளை பாதுகாப்பு மின்னணு ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார்

ஜப்பானிற்கு புறப்படுவதற்கு முன்னா் பிரதமா் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமது இப்பயணம் இருநாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகள் பாதுகாப்பு முதலீடு மற்றும் கலாச்சார நட்புறவை மேம்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

இதையொட்டி உதகை வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையம் உட்பட பல்வேறு முக்கிய ராணுவ மையங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன

மனுக்களை விலக்கி கொள்ள வரும் ஒன்றாம் தேதி கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது

எடப்பாடி கே

மேலும் தமிழகத்திற்கு தாய் சேய் நல சேவைக்கான மத்திய அரசின் சிறப்பு விருது உள்ளிட்ட சுகாதார விருதுகளை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் முதலமைச்சரிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார்

இந்நிகழ்ச்சிகளில் மாநில தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு

தமிழகத்தில் அதிக விபத்துகள் நடைபெறும் நகரங்களில் கோவை இரண்டாவது இடத்தில் உள்ளதையடுத்து இந்த அமைப்பு முக்கியத்துவம் பெறுகிறது கோவை கொடீசியா வளாகத்தில் நடைபெற்ற துவக்க விழா நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

இதுவரை நீர்மேலாண்மை போட்டி தேர்வுகளை எதிர்கொள்வது தூய்மை இந்தியா இயக்கம் காதி ஆடைகளின் பயன்பாடு சுற்றுசூழலுக்கு உகந்த வகையில் பண்டிகைகள் கொண்டாடுவது உள்ளிட்டவை குறித்து பிரதமா் ஏற்கனவே தமது கருத்துக்களை இந்நிகழ்ச்சி மூலம் தெரிவித்திருக்கிறார் ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரதமர் நாட்டு நடப்புகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் குறித்து தமது எண்ணங்களை மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் வெளிப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது

உதயகுமார் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான அனைத்து தமிழகத்தில் முன்னேற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

உதயகுமார் தெரிவித்துள்ளார்

எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான நிதியை மத்திய அரசு தான் வழங்க வேண்டும் என்று கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர் இதுதொடர்பான கோரிக்கையை மட்டுமே தமிழக அரசு விடுத்திருப்பதாக கூறினார்

அன்பழகன் தமிழகத்தில் சுகாதார திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை சுகாதார நிலையங்கள் தாலுக்கா தலைமை மருத்துவமனைகள் என அனைத்து மருத்துவமனைகளும் தரம் உயா்த்தப்பட்டு உயரிய சிகிச்சைகள் வழங்கப்படுவதால் பொதுமக்கள் முழுமையாக அரசு மருத்துவமனைகளை பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஆவின் நிறுவனத்தில் புதிய பாதாம் பவுடர் மற்றும் மைசூர்பாகு விற்பனையை இன்று தொடங்கி வைத்த அவர் மாவட்டத்தில் பால் கொள்முதலை ஒரு லட்சம் லிட்டராக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார்

ராஜேந்திர பாலாஜி இன்று தொடங்கி வைத்தார்

தங்கமணி டாக்டர்

சரோஜா ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர்

இதன்படி நில முடிந்தவுடன் பொதுமக்கள் தனியாக பட்டா மாறுதல் படிவங்களை வருவாய் துறைக்கு அனுப்ப தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு பதிலாக இணையவழி பட்டா மாறுதல் படிவம் வருவாய் துறைக்கு அனுப்பப்பட்டதற்கான ஒப்புகை சீட்டு வழங்கப்படும் என்றும் அரசு தெளிவுபடுத்தியுள்ளது

பொன்னையா இன்று உத்தரவிட்டார்

ரன் எடுத்திருந்தது